குல்பூஷன் ஜாதவுக்கு பாகிஸ்தானில் துக்கு தண்டணை விதிக்க சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளதை இந்தியா வரவேற்றுள்ளது

காங்கோவில் எபோலா பாதிப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது

அம்மாநில முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை அவையில் வாசிப்பார் என்று சட்டப்பேரவை தலைவர் திரு கே ஆர் ரமேஷ் குமார் தெரிவித்துள்ளார் அம்மாநில எதிர்காட்சியான பிஜேபியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரியிருந்தது ஆனால் முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை முதலில் தன்னிடம் கூறியதால் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சட்டப்பேரவை தலைவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை அடுத்து இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பு முக்கியத்துவம் பெருகிறது குமாரசாமி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகியுள்ள காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய ஜனதாதள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துகொள்ள மாட்டார்கள் என்று தெரிகிறது

சுயேட்சை உறுப்பினர்களான திரு சுங்கர் மற்றும் நாகேஷ் ஆகியோர் கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக்கொண்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளனர்

திரு குல்பூஷன் ஜாதவுக்கு பாகிஸ்தானில் துக்கு தண்டணை விதிக்க சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது நேற்று இந்த தீர்ப்பை வழங்கிய திஹேக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் வியன்னா பிரகடனத்திற்கு எதிரான வகையில் திரு குல்பூஷன் ஜாதவ் வழக்கை பாகிஸ்தான் கையாண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்த வழக்கை தொடக்கத்திலிருந்து மீண்டும் நடத்தவேண்டும் என்றும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட துக்கு தண்டணையை மறு ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேற்கொள்ளவேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது திரு ஜாதவ் இந்திய துதரகத்தை தொடர்பு கொண்டு நிவாரணம் பெறுவதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

வியன்னா உடன்படிக்கையின் படி குவ்பூஷன் ஜாதவ் இந்திய துாதரகத்தை அனுகி உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் தெரிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் உண்மையையும் நீதியையும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தனது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் இதனிடையே வெளியறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குவ்பூஷன் ஜாதவ் குடும்பத்தினருடன் தொலைபேசி வழியாக பேசினார் தனது டுவிட்டர் பதிவில் ஜாதவ் குடும்பத்தினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியும் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்றுள்ளது குல்பூஷன் ஜாதவ் வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் வழக்கியுள்ள தீர்ப்பிற்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக இந்த வழக்கில் இந்தியாவின் சார்பாக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் திரு ஹரிஷ் சால்வே தெரிவித்துள்ளாா் லண்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி குல்புஷன் ஜாதவ் தூக்கிலிடப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சர்வதேச நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பின் காரணமாக நீதியின் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் வியன்னா உடன்படிக்கையின் படி பாகிஸ்தான் நடந்துகொள்ள வேண்டும் என்றும் அதை மீறும்பட்சத்தில் இந்தியா மீண்டும் சர்வேதச நீதிமன்றத்தை நாடும் என்றும் அவர் கூறினார் குல்பூஷன் ஜாதவ் குறித்த விவரங்களை இந்தியாவிடம் பாகிஸ்தான் தெரிவிக்காதது தவறான அணுகுமுறையாகும் என்று கூறிய அவர் இந்த தீர்ப்பின் காரணமாக இந்தியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்திருப்பதாக தெரிவித்தாா்

உத்திரபிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தனாத் மிர்சாப்பூர் மாவட்ட காவல் ஆணையாளர் மற்றும் வாரணாசி மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார்

வெள்ள நிலைமை சில மாவட்டங்களில் தற்போது சீராகி வருகிறது

அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு கேசப் மகந்தா வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார்

சுமார் ஒன்றரை வட்சும் பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது ராமஜென்ம பூமி பாபர் மசூதி நில விவகாரம் குறித்த சமரச குழுவின் அறிக்கையின் விவரங்களை உச்சநீதமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட அமர்வு இன்று விசாரிக்கிறது

இதனையடுத்து இந்த விவரங்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது அதன்பிறகு இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கோவில் எபோலா பாதிப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் நேற்று அறிவித்துள்ளது இது குறித்து அவசர கூட்டம் ஜெனிவாவில் நேற்று நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு பிறகு உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எபோலா பாதிப்பை கட்டுப்படுத்த சர்வதேச நாடுகள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது